மூலம் உற்பத்திசெய்ய இலக்குநிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகபிரதமர் திரு நரேந்திரமோடிகூறியுள்ளார்

பாதுகாப்புத் துறைஅமைச்சர் திரு ராஜ்நாத் இன்று ஜம்முகாஷ்மீர் யூளியன் பிரதேசதலைநகர் புரீநகரில் பாதுகாப்பு நிலைமைகள் குறித்துஆய்வு செய்கிறார்

விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

நரேந்திரமோடிகூறியுள்ளார்

நேற்றுகாணொலிக் காட்சிவாயிலாகஉரையாற்றியஅவர் கடந்தசிலஆண்டுகளாக இந்தியாஎடுத்தமுயற்சியால் கரியமிலவாயுவால் ஏற்படும் மாசுகுறைக்கப்பட்டுள்ளதுஎன்றுகுறிப்பிட்டார்

அனைவரையும் உள்ளடக்கியவளர்ச்சிக்காக இந்தியாவில் எடுக்கப்பட்டுள்ளநடவடிக்கைகளையும் அவர் தனதுடரையில் சுட்டிக்காட்டினார்

நரேந்திரமோடிகூறினர் பாதுகாப்புத் துறைஅமைச்சர் திரு ராஜ்நாத் இன்று ஜம்முகாஷ்மீர் யூளியன் பிரதேசதலைநகர் புநீநகரில் நடைபெறவுள்ளஉயர்நிலைக் கூட்டத்தில் பாதுகாப்பு நிலைமைகள் குறித்துஆய்வு செய்கிறார்

முன்னதாக இன்றுகாலை அமர்நாத் பனிலிங்க குகைக் கோயிலுக்குச் சென்றுவழிபட்டதோடு விரைவில் அமர்நாத் புனிதபாத்திரைதொடங்கவுள்ளதால் அங்குசெய்யப்பட்டுள்ளபாதுகாப்பு ஏற்பாடுகளையும் அவர் நேரில் ஆய்வு செய்தார்

ஜிதேந்திரசிய் கேட்டுக் கொண்டுள்ளார்

நாட்டில் நோய்த்தொற்றுகாரணமாகஉயிரிழந்தவர்கள் பவர் நீண்டகாவஉடல் நலக் குறைவுடையவர்கள் என்றும் அவர் தெரிவித்தார்

பு அனைத்துஅரசியல் கட்சிகளும் தங்களதுகருத்துக்களை இறுதிக்குள் இம்மாத ஆணையத்திற்குஅனுப்புமாறுகேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இந்தஆண்டு இறுதியில் பீகார் மாநிலசட்டப்பேரவைதேர்தல் மட்டுமல்லாமல் சிலமாநிலங்களில் காலியாகஉள்ளசட்டமன்றதொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது நோய்த் தொற்றுப் பரவலைதடுக்க மத்தியமாநிலஅரசுகள் பல்வேறுவழிகாட்டுநெறிமுறைகளைஅறிவித்துள்ளதால் பொதுக்கூட்டம் மற்றும் பிரச்சாரத்தின்போது மக்கள் அதிகமாககூடும்போதுகடை பிடிக்கவேண்டியவழிமுறைகள் குறித்தயோசனைகளையும் கருத்துக்களையும் அனுப்புமாறுஅனைத்துஅரசியல் கட்சிகளுக்கும் தேர்தல் ஆணையம் கடிதம் எழுதியுள்ளது

விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் மதுரையில் இன்றமருத்துவப் பணியாளர்களுடன் ஆலோசனைநடத்தியஅவர் நோய்த் தடுப்பு குறித்தவிழிப்புணர்வு கையேட்டைவெளியிட்டபின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார்

பிரகாஷ் கூறியுள்ளார்

மாநிலஅரசிடமிருந்துவந்தகோரிக்கையைஅடுத்து இந்தமுடிவு எடுக்கப்பட்டுள்ளதாககொல்கத்தாவிமானநிலையநிர்வாகம் ட்விட்டரில் தெரிவித்துள்ளது

கைவிடப்பட்டவீடுஒன்றில் பதுங்கியிருந்ததீவிரவாதிகள் பாதுகாப்புப் படையினரைகண்டவுடன் துப்பாக்கியால் கட்டு தப்பிக் செல்லமுயன்றதாகவும் அப்போதுபாதுகாப்புப் படையினர் கட்டதில் தீவிரவாதிகள் உயிரிழந்ததாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன

ஒருவர் காயமடைந்தார்